இதனைபொட்டி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

சென்னையில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக சும்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர்

பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு சத்தியபிரதா சாஹு அரசியல் கட்சிகளுக்கு உரிய தகவல் அளித்த பிறகுதான் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இடம் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார்

ஒட்டப்பிடாரம் சுட்டப்பேரவை தொகுதிப்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு பாலகிருஷ்ணன் அஇஅதிமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தார் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொன்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் இதற்கிடையே ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தம்பிதுரை அஇஅதிமுக அரசை யாராலும் கவிழ்க்க இயவாது என்றார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அயோத்தியா பிரச்னை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது இப்பிரச்னைக்கு கமுக தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சமரச குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பழங்கால நீர்மின் சாதனங்களின் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது மஞ்சூரில் உள்ள குந்தா மின்வாரிய அலுவலக வளாகத்தில் செயல்படும் இந்த அருங்காட்சியகம் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பழமைவாய்ந்த பொருட்கள் இடம்பெற்றுள்ள இந்தத அருங்காட்சியகம் பள்ளி கல்லாரி மாணவ மாணவிகளுக்கும் பொது மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இதை இலவசமாக காணலாம் என்று குந்தா மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர்

ஈரான் தங்கள் நாட்டுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது

வர்த்தகம் தொடர்பான பிரச்னைகளுக்கு விரைந்து தீர்வுகாண இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளன

மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி வசந்த உற்சவம் நேற்று கோலாகலமாக தொடங்கியது

திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டிணத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்ளும்

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இவ்விரு அணிகளும் மோத உள்ளன